குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கதர் ஆடைகளை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

எதிர்கொள்கிறது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் காந்தி ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் துய்மையான வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற மகாத்மாவின் எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் நம் நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் இன்று நினைவுகூரப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அஹிம்சை நல்லெண்ணம் போன்றவற்றின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்ற காந்திஜி யின் கருத்துக்கள் தற்போது அனைவராலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் போதனைகளை மத்திய அரசு பின்பற்றி வளர்ச்சிப் பாதையில் செல்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் போதனைகள் முன்னெப்போதையும் விட தற்போது மிகப் பொருத்தமாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான மன் கீ பாத் நிகழ்ச்சியில் காந்தி ஜெயந்தி மற்றும் லால்பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தினத்தை குறிப்பிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

செகண்ட்ஸ் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான இன்று பாரம்பரியமிக்க கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம் நெசவாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கதர் ஆடைகள் எளிமை மற்றும் தேசப்பற்றினை வெளிப்படுத்துவதுடன் நாட்டின் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இத்தகைய சிறப்புமிக்க கதர் ஆடைகளை மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் உட்பட பொதமக்கள் அனைவரும் வாங்கிப் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

பெண் காவல் ஆய்வாளர்கள் திருமதி மகுடீஸ்வரி திருமதி லதா உதவி ஆய்வாளர் திரு செல்வராஜ் தலைமைக் காவலர்கள் திரு சண்முகநாதன் திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த நிகழ்ச்சியை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த கிராமசபைக் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான எந்தவொரு முடிவினையும் முதலமைச்சர்தான் முடிவினை அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் உலக அளவில் இந்தியர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் குறைந்தபட்ச ஆதரவு விலை வரும் காலங்களில் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் வேளாண் சுட்டங்கள் தொடர்பான அச்சங்களை களைய விவசாயச் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் இதுதொடர்பான தவறான தகவல்களை களையும் நோக்கில் சில விவசாயச் சங்க பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் மற்றம் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் ஆகியோரும் இதே கருத்தை தெரிவித்துள்ளனர் நேற்று ஜெய்ப்பூரில் கூட்டாக செய்தியாளர்களிடம் அவர்கள் பேசினர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார் புதிய வேளாண் சுட்டம் தொடர்பாக விவசாயிகளிடம் தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கொண்டு சேர்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தைவிட இரண்டு மடங்கு அதிகமாக வேளாண் பொருட்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொள்முதல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்கான சாமிநாதன் குழு பரிந்துரைகள்மீது மத்திய அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதாக திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக வேளாண் பணிகள் தீவிரமடைந்துள்ளன

பாகிஸ்தானில் ஆண்டுதோறும் நூற்றுக்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் கொல்லப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது

பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சென்னை நகரும் நியாயவிலைக் கடையின் சேவையை மாநில அமைச்சர் திரு

ஜெயக்குமார் நேற்று தொடங்கி வைத்தார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது